மாநிலங்களவைத் தலைவர்கள் தனித்தனியே அனைத்துக்கட்சிக் கூட்டம் நடத்த உள்ளனர்

மருத்துவக் கவுன்சில் உறுதி செய்துள்ளது

ருபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார்

என்று சர்வதேச கிரிக்கெட் குழுமம் அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமானதிரு

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரை கமுகமாக நடத்திச் செல்லும் வகையில் இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டங்கள் நடைபெற உள்ளன

நாளை மறுநாள் தொடங்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் மத்திய பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் தேதியன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது

நடப்பு நிதியாண்டில் இரண்டாவதுகட்ட அடிப்படை மானியமாக இந்த தொகை வழங்கப்படுகிறது

இன்று புத்தில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

உற்பத்திக்கான செலவில் ஒன்றரை மடங்கு அதிகமாக கொள்முதல்விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்கப் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த வாய்ப்பு இல்லை என்று மத்திய அரசு கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெளிவுபடுத்தினார்

நேற்று புதுதில்லியில் விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து சில விவசாயிகள் சங்கங்கள் போராட்டத்திற்கு ஆதரவை விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளன

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார்

பீனிக்ஸ் பறவை வடிவத்திலான இந்த நினைவிடத்தை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர்செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவின் சிறப்புகளை பட்டியலிட்டார் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் ஜெயலலிதா என்று கூறிய அவர் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றதாகத் தெரிவித்தார் மீன்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைய அளைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் அஇஅதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு இடங்களிலிருந்து அஇஅதிமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெருமளவில் சென்னை மெரினா கடற்கரை ஜெயலலிதா நினைவிடம் அருகே திரண்டிருந்தனர் ஜெயலலிதா வாழ்ந்து மறைந்த சென்னை போயஸ் னர்டனில் உள்ள அவரது இல்லமான வேதா நிலையத்தை முதலமம்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை திறந்து வைக்கிறார்

வி கே சசிகலா இன்று விடுதலை செய்யப்பட்டார் பெங்களூருவில் இத்தகவலை அமமுக துணை பொதுச் செயலாளரும் திருமதி சசிகலாவின் உறவினருமான திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருமதி சசிகலா மருத்துவர்களின் ஆலோசனைக்குப் பின்னர் வீடு திரும்புவார் என அவர் கூறினார் நாட்டின் கேரளா மத்தியப்பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் பண்ணைக் கோழிகளுக்கு பறவைக் காய்ச்சல் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது இதனை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட ஒன்பது மாநிலங்களிலும் முழுவீச்சில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொற்றை உடனடியாக கண்டறிந்து கட்டுக்குள் கொண்டுவர கண்கானிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான செயல்திட்டம் வகுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு மாதந்தோறும் விருதுகள் வழங்கப்படும் என்று சர்வதேச கிரிக்கெட் குழுமமான ஐசிசி அறிவித்துள்ளது இதற்கென தன்னிச்சை அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு முன்னாள் வீரர்கள் பத்திரிகையாளர்கள் ஒளிபரப்பாளர்கள் மற்றும் ரசிகர்களின் வாக்கு அடிப்படையில் இந்த விருது அறிவிக்கப்படவுள்ளது ஜனவரி மாதத்திற்கான விருதிற்கு தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் அஸ்வின் உட்பட பலர் போட்டியில் உள்ளனர் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் வரும் வெள்ளிக்கிழம நடைபெறவுள்ளது உலக இறுதிச்சுற்று பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் புரீகாந்த் தங்களது முதல் ஆட்டங்களில் தோல்வியடைந்தனர் சிலிக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்ற இந்திய ஜுனியர் அணி இன்று புதுதில்லி திரும்பியது

ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்தது